பிளஸ் டு தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன

வாக்குப்பதிவு தொடர்பான இறுதி மதிப்பீடுகள் இன்று அறிவிக்கப்படும் என்றும் திரு சத்தியபிரதா சாஹு தெரிவித்தார்

காங்கிரஸ் பிஜேபி இடதுசாரிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் பிரதம் திரு நரேந்திரமோடி குஜாத் மற்றும் கேரள மாநிலங்களில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் நாட்டுக்காக பாடுபட்ட தலைவர்களை கவுரவிக்க காங்கிரஸ் தவறிவிட்டதாகக் குற்றம்சாட்டினார் காங்கிரஸ் தலைவா் திரு ராகுல்காந்தி உத்திரபிரதேசும் மற்றும் குஜராத்தில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு தவறிவிட்டதாக அவர் குற்றம்சாட்டினார் புதிய வேலைவாய்ப்புக்களை உருவாக்கவும் பிஜேபி தலைமையிலான அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் அவர் குறை கூறினார் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பேற்றால் குறைந்தபட்ச வருவாய் உறுதித் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இத்திட்டத்தின் கீழ் வறுமைக்கேட்டிற்கு கீழ் வசிக்கும் குடும்பங்களுக்கு மாதம் ஆறாயிரம் ருபாய் வழங்கப்படும் என்றும் திரு ராகுல்காந்தி கூறினார் இடதுசாரி கட்கிகளின் தலைவர்களும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகிறது அரசு தேர்வுகள் துறை இணையதளங்களில் காலை ஒன்பதரை மணிக்கு முடிவுகள் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

மாணவர்களின் கைபேசி எண்ணுக்கும் தேர்வு முடிவுகள் குறுஞ்செய்தியாக அனுப்பப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

பிரான் சிலுவையில் அறைந்த தினமான புனித வெள்ளி இன்று அனுசரிக்கப்படுகிறது ஏசு இதனையொட்டி கிறிஸ்தவ தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெறவுள்ளது வேளாங்கண்ணி பேராலயத்தில் இன்று மாலை நடைபெறவுள்ள பிரார்த்தனையில் வெளிநாடுகளை சேர்ந்தவர்கள் உட்பட பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஏசு கிறிஸ்துவனின் பாடு மாண நிகழ்வுகளை குறித்து நாடகங்களும் இன்று பேராலய கலையரங்கில் நடத்தப்படுகிறது வேளாங்கண்ணியில் நடைபறம் சிறப்பு திருப்பலியில் சிலுவையினை புனிதம் செய்து திருச்சிலுவை முத்தமிடும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது அப்போது திருச்சிலுவை இதோ இதிலேதான் ஆண்டவர் மறித்தார் என பங்கு தந்தையர்கள் கீதங்கள் பாடி ஏக சிலுவையில் அறையப்பட்டு மரித்த தினத்தினை நினைவு கூறவார்கள் இதில் போலய பங்கு தந்தையர்கள் மற்றும் புளித வெள்ளியய ஒட்டி வேளாங்கண்ணிக்கு பாத சாரியாகவும் வாகனங்களிலும் வந்துள்ள பல்வாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்தகொள்கிறார்கள் மதுரையில் நடைபெற்றுவரும் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவது இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது பச்சை பட்டு உடுத்தி தங்க குதிரை வாகனத்தில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கியதை லட்சக்கணக்கான பக்தர்கள் கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தில்லியில் ஒலி மாகவை கட்டுப்படுத்துவதற்கென சிறப்பு தொலைபேசி உதவி மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது

நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேரலயத்தில் புனித வியாழனை முன்னிட்டு நேற்று நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர்

இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கொல்கத்தா அணி பெங்களுரு அணியை எதிர்கொள்கிறது

சீனாவில் நடைபெற்றுவரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் காலிறுதிக்கு முன்னேறி உள்ளார்